அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்துகிறது

அக்னி இரண்டு ஏவுகணையின் இரவுநேர சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது

வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் வரும் குளிர்கால கூட்ட நடவடிக்கைகளை கமுகமாக நடத்திச் செல்ல அனைத்துக் கட்சிகளின் ஆதரவை கோருவதற்காக மத்திய அரசின் சார்பிவாள அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும்இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று புதுதில்லியில் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்வா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி காங்கிரஸ் கட்சியின் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி திமுகவின் திரு டி ஆர் பாலு திரிணமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு கதிப் பந்தோபாத்பாய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் அனைத்துக் கட்சிகளும் அவையின் சுமூகமான நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க உறுதியளித்தனர் என்று கூறினார் எதிர்க்கட்சிகள் விரும்பும் எந்த பிரச்சினை குறித்தும் விவாதம் அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தக்கூட்டத்தொடர் பற்றி டுவிட்டரில் கருத்து தெரிவித்த பிரதமர் மக்கள் நலம் மற்றும் மேம்பாடு குறித்த பிரச்சிளைகள் இதில் விவாதிக்கப்படும் என்றும் ஆக்கப்பூர்வமாக இது அமையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் பழங்குடியினர் மேம்பாடு நரேந்திர மோடி அரசின் முன்னுரிமைகளில் ஒன்று என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று தேசிய பழங்குடியினர் விழாவான ஆடி மகோத்கவத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மக்கள் தொகை அதிகம் உள்ள பழங்குடியின பகுதிகளில் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளை திறக்க அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா பழங்குடியினர் அதிகாரம் அளித்தலுக்கென அரசு வன் தன் திட்டத்தை தொடங்கியதாக கூறினார் பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரேணுகா சிங் பெரிய நகரங்களில் ஆடி மகோத்சவ் கொண்டாடப்படுவது பழங்குடியின கலைஞர்களுக்கு வரப்பிரசாதமாக அமந்துள்ளது என்று கூறினார் ஜி எஸ் டி படிவங்கள் மற்றும் கணக்கு சமர்ப்பிக்கும் நடைமுறையை எளிமையாக்குவதற்கான கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூட்டத்திற்கு தலைமையேற்றார்

அடுத்த நிதியாண்டு முதல் தொடங்கவுள்ள ஜி எஸ் டி கணக்கு அமைப்பு தொடர்பாக தேசிய அளவில் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்படவேண்டும் என்று நிதியமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நேற்று இந்திய பொது மருத்துவ பராமரிப்பு அமைப்பும் சிறந்த நடைமுறைகளும் என்பது குறித்த ஆறாவது தேசிய உச்சநி மாநாட்டை மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் இந்த மூன்று நாள் மநாட்டுக்கு மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தூய்மை இந்தியா இயக்கம் மலேரியா டயோரியா போன்றவற்றால் ஏற்படும் மரணங்களை குழிப்பிடத்தக்க அளவு குறைத்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு பத்து கோடிக்கும் கூடுதலாக கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றார்

இந்த உச்சி மாநாட்டில் தமிழ்நாடு கேரளா தெலங்கானா மத்தியப்பிரதேசம் மேகாலயா ஒரிசா மணிப்பூர் மகாராஷ்ட்ரா ஹரியானா இமாச்சவ்பிரதேஷ் பீகார் ஆகிய மாநிலங்கள் பங்கேற்றுள்ளன

பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவித் தொகைகளை அவர் அறிவித்தார்

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நில வரியும் பள்ளி கல்லூரி கட்டணங்களும் ரத்து செய்யப்படுவதாக அவர் அறிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் புல்புல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாற்று பயிர்களை ஊக்குவிக்க அந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது

புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் மாநில நிர்வாகத்தினரை சந்தித்து புயல் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விவாதித்தனர்

பாகிஸ்தான் இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகளை அனுப்புவது குறித்து மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று பாரீஸ் நகரில் லீ மாண்டி என்ற பிரான்ஸ் மொழி பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் இந்தியாவுடன் நட்புடன் கூடிய உறவுகளை ஏற்படுத்த விரும்பினால் தாவூத் இப்ராஹிம் ஹாபிஸ் சயத் போன்ற பயங்கரவாத குற்றவாளிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊக்குவித்து வருவதால்தான் அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவுகள் மோசமான நிலையிலேயே தொடர்கின்றன என்றார் அக்னி இரண்டு ஏவுகணையின் முதலாவது இரவு நேர சோதனை ஒடிசா மாநிலம் டாக்டர் அப்துல்கலாம் தீவிலிருந்து நேற்று வெற்றிகரமாக நடைபெற்றது

இந்த ஏவுகணை ஆயுதத்தின் செயல்பாட்டு திறத்தை உறுதிபடுத்துவதற்காக இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கெனவே ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள அக்னி இரண்டு ஏவுகணை நடுத்தா தொலைவு ஏவுகணையின் நம்பகத்தன்மையை மீன்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசின் உதவியுடன் கடல்சார் வாணிப தொகுப்பு ஒன்றை அமைக்க கோவா அரசு முடிவு செய்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சவாந்த் தெரிவித்துள்ளார் கடலோர பகுதிகளின் திறன்களை பயன்படுத்தி கப்பல் கட்டும் மையமாக உருவாக்குவது இத்திட்டத்தின் நோக்கம் என்றார் அவர் இதனையடுத்து குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கும் கப்பல் கட்டும் துறைக்கும் உத்வேகம் கிடைக்கும் என்று அவர் கூறினார் ஈரானில் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டு அதன் விநியோகம் கட்டுப்படுத்தப்படுவதாக அரசு அறிவித்ததையடுத்து நாடெங்கும் எதிர்ப்பு போராட்டங்கள் தோன்றியுள்ளன நேற்று இரவு நடைபெற்ற போராட்டத்தின்போது இரண்டு பேர் உயிரிழந்தனர் பலருக்கு காயம் ஏற்பட்டது வெள்ளிக்கிழமையன்று பெட்ரோல் மாளியங்களை அரசு குறைத்துக் கொண்டதை அடுத்து அதன் விலை ஐம்பது சதவீதம் அதிகரித்தது ஈரான் அனுசக்தி அப்பநத்த்திலிருந்து அமெரிக்கா விலகிக்கொண்ட பிறகு அந்த நாடு ஈரான் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் பொருளாதாரம் ஏற்கெனவே பாதிக்கப்பட்டுள்ளது ஜெனிவா விமான நிலையத்தின் தனியார் விமான முனையத்தின் நுழழவை தடை செய்து பருவ நிலை மாற்ற எதிர்ப்பு ஆர்வலர்கள் நேற்று போராட்டத்தை நடத்தினார்கள் விமானப் போக்குவரத்து பருவநிலை சீரடைவுக்கு காரணமான தேவையற்ற போக்குவரத்து முறை என்றும் இதனை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரினார்கள்

இதனால் இந்த விமான முனையத்தின் மூன்று நுழைவாயில்களும் பல மணி நேரத்திற்கு செயல்பட இயலவில்லை துபாயில் நடைபெற்ற உலக பேரா தடகள சாம்பியன் போட்டிகளில் இந்தியா முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒன்பது பதக்கங்களை வென்றுள்ளது

இதே பிரிவில் இந்திய வீரர் சுமித் அன்டில் வெள்ளிப்பதக்கம் வென்றார்

அமெரிக்காவுக்கு நான்காம் இடம் கிடைத்தது

ஷ்ரேயாஸி சிங் மனவ் ஜித் சிங் சாந்து ஆகியோரும் பங்கேற்கின்றனர் தொடக்கப் போட்டியாக மகளிர் ட்ராப் தகுதிப் போட்டிகள் இடம்பெறுகின்றன

இரட்டை சதம் அடித்த மயங்கா அகர்வால் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

இப்போட்டி முதன் முறையாக பகலிரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது